ருபாய் அளவுக்கு நிவாரணம் வழங்கப்பட உள்ளதாக முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார்

உலக பிரசித்திபெற்ற ஜெகநாத் ரத யாத்திரை ஒடிஸா மாநிலம் பூரியில் இன்று தொடங்கியது உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து அரை இறுதிக்கு முன்னேறியுள்ளது

இனி விரிவான செய்திகள் மத்திய நிதி அமைச்சள் திருமதி நிர்மலா கீதாராமன் பொருளாதார ஆய்வறிக்கையை இன்று நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்தாா் நடப்பு நிதியாண்டுக்கான ஒட்டுமொத்த உள்நாட்டு வளா்ச்சி ஏழு சதவீதமாக இருக்கும் என்று இதில் மதிப்பிடப்பட்டுள்ளது கடந்த நிதியாண்டிற்கான நிதிப் பற்றாக்குறை மூன்று புள்ளி நான்காக இருந்தது என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நடப்பு நிதியாண்டிற்கான பொது பட்ஜெட்டை மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் நாளை தாக்கல் செய்கிறாா் விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்கும் நோக்கில் பல்வேறு பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்துவதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது நேற்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது

பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் ரஷ்ய எரிசத்தி துறை அமைச்சர் திரு அலெக்சாண்டர் நோவேக்கை தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு பேசினார் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை அதிகரித்து வருவது குறித்து அவர் பேச்ச நடத்தியதாக மத்திய அரசின் செய்திக் குறிப்பு தெரிவிக்கிறது பெட்ரோலியம் ஏற்றுமதி நாடுகளின் கூட்டமைப்புடன் ரஷ்யா ஆக்கப்பூர்வமான பேச்சுக்களை நடத்த வேண்டுமென்றும் அவர் வலியுறுத்தினார் ளிசக்தித் துறையில் இரு நாடுகளுக்கிடையே ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்த அம்சங்களும் இதில் இடம்பெற்றது ரஷ்ய என் ணெய் நிறுவனங்கள் இந்தியாவில் முதலீடு செய்ய முன வருமாறும் திரு தர்மேந்திரபிரதான் அழைப்பு விடுத்தார் எழை மக்கள் விவசாயிகள் மற்றும் தொழிலாளர்களின் நலனுக்காக தொடர்ந்து பாடுபடப் போவதாக காங்கிரஸ் தலைவர் பதவியை ராஜிநாமா செய்துள்ள திரு ராகுல் காந்தி கூறியுள்ளார் இன்று மும்பையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பிஜேபி மற்றும் ஆர் எஸ் எஸ் க்கு எதிராக கொள்கை ரீதியிலான தமது போராட்டம் தொடரும் என்றும் கூறினார் ஆளில்லா கண்காணிப்பு சிறிய விமானங்களின் செயல்பாடுகளை ஒருங்கிணைப்பதற்கு ஏதுவாக புதிய நெறிமுறைகளை மத்திய அரசு வகுக்க உள்ளதாக சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்தார் மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின்போது தெரிவித்த அவர் இத்தகைய விமானங்களால் ஏற்படும் பாதுகாப்பு அச்சுறுத்தலை அரசு அறிந்து இருப்பதாக தெரிவித்தார் உலக பிரசித்திப்பெற்ற ஜெகநாத் ரத யாத்திரை ஒடிஸா மாநிலம் பூரியில் இன்று தொடங்கியது இதனையொட்டி குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு பிரதமர் திரு நரேந்திரமோடி ஆகியோர் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் அனைவருக்கும் மகிழ்ச்சியையும் வளத்தையும் ஜெகநாதர் வழங்குவார் என்று அவர்கள் தங்களது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளனா் பூரி ரத யாத்திரையில் கலந்து கொள்வதற்காக லட்சக்கணக்கானோா் அங்கு குவிந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் ஒன்பது நாட்கள் நடைபெறவுள்ள இந்த ரத யாத்திரை விழாவையொட்டி விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன குஜராத் மாநிலம் அகமதாபாத்திலும் இன்று ரத யாத்திரை நடைபெற்றது உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மற்றும் அம்மாநில முதலமைச்சர் திரு விஜய் ரூபானி உட்பட பலர் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றனர் பங்களாதேஷின் பல்வேறு பகுதிகளிலும் ரத யாத்திரை வெகு விமரிசையாக நடைபெற்றது டாக்காவில் ஒன்பது நாட்கள் இதற்கான விழா நடைபெறவுள்ளது

இன்று சட்டப்பேரவையில் இது குறித்து அறிக்கை தாக்கல் செய்து அவர் பேசினார்

ஏற்கனவே பயிர் காப்பீட்டுத் திட்டத்தில் இணைந்து இப்புழுவினால் பாதிப்படைந்த மக்காச்சோள விவசாயிகளுக்கு உரிய இழப்பீட்டுத் தொகையினை பெற்றுத்தர வேளாண் துறைக்கு தாம் அறிவுறுத்தியிருப்பதாகவம் அவர் கூறினார் பயிர் காப்பீட்டுத் திட்டத்தில் சேராத விவசாயிகள் இத்திட்டத்தில் இணைந்துகொள்ள வேண்டுமென்றும் திரு எடப்பாடி பழனிசாமி வேண்டுகோள் விடுத்தார்

இன்று பேரவையில் கேள்வி நேரத்தின்போது அவர் இதனை தெரிவித்தார் தென்தமிழகத்தின் கடலோரப் பகுதிகளில் நாளை இரவு பதினொன்றரை மணி வரை கடல் சீற்றத்துடன் காணப்படும் என்பதால் மீனவர்கள் மீன்பிடிக்கச் செல்ல வேண்டாம் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் இந்த காலகட்டத்தில் கடல் அலை இரண்டு புள்ளி ஐந்து முதல் மூன்று புள்ளி இரண்டு மீட்டர் அளவுக்கு உயரும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது இதேபோல் அந்தமான் தீவுகளையொட்டிய மேற்குக் கடற்பகுதியிலும் கடல் சீற்றத்துடன் கானாப்படும் என்பதால் மீனவர்கள் அப்பகுதிகளில் மீன்பிடிக்கச் செல்ல வேண்டாம் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் பசுமை ஜம்மு கஷ்மீர் இயக்கத்தை வரும் எட்டாம் தேதி முதல் தொடங்குவதற்கு அம்மாநில அரசு ஒப்புதல் அளித்துள்ளது

வனம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை அமைச்சகம் கல்வி நிறுவனங்கள் உள்ளாட்சி அமைப்புகள் மற்றும் தன்னாா்வு தொண்டு நிறுவனங்கள் சமூக அமைப்புகள் ஆகியவற்றுடன் இணைந்து இந்த இயக்கத்தை மேற்கொள்ளவுள்ளது

பிரதமின் தேசிய நிவாரண நிதியிலிருந்து இந்த உதவித்தொகை வழங்கப்பட உள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது

நடப்பு ஆண்டில் ஹஜ் புனித பயணத்தை மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு முக்தார் அபாஸ் நக்வி நேற்று புதுதில்லியில் தொடங்கி வைத்தார்

இந்நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் முதல் முறையாக எவ்வித மானியமும் இன்றி இரண்டு லட்சும் பேர் இந்த புனித பயணத்தை மேற்கொள்ள உள்ளதாகத் தெரிவித்தார்

களடா ஒபள் மேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சவ்ரவ் வர்மா மற்றும் காசியப் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர் இத்தாலியில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியின் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் காலிறுதிக்கு முந்தைய கற்றுக்கு முன்னேறியுள்ளார் உலகக்கோப்பை மகளிர் காவ்பந்து போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் நெதர்வாந்து ஒன்றுக்கு பூஜ்பம் என்ற கோல் கணக்கில் ஸ்வீடனை வென்று இறதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றவுள்ள இறுதிப்போட்டியில் அமெரிக்கா நெதர்லாந்தை எதிர் கொள்கிறது